வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் வலியுறுத்தினர்

பாதிக்கப்பட்டுள்ளது

ஹைதராபாத்தில் கூட்டு பாலியல் வன்முறையில் காவ்நடை மருத்துவர் கொல்லப்பட்ட சும்பவம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிரொலித்தது இந்தக் கொடுர சும்பவம் குறித்து தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரக்கமில்வாத இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் மாநிலங்களவையில் இந்தக் குற்றச் சும்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை அளிக்கும் வகையில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றும் காவல்துறை கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இதுபோன்ற சும்பவங்கள் மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக குறிப்பிட்டு பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிப்பதற்கான வழிவகைகளை காண வேண்டும் என்றார் மக்களவையிலும் கட்சி வேறுபாடின்றி உறுப்பினர்கள் ஹைதராபாத் பாலியல் வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்தனர் இதுகுறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்றும் மேலும் கடுமையான சுட்டங்களை கொண்டுவருவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் பாதகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரச தரப்பில் விளக்கம் அளித்தார் இதுபோன்ற சம்பவங்கள் தமக்கும் அரகக்கும் மிகுந்த வேதனையளிப்பதாகவும் அவர் கூறினார் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இதனிடையே நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன்ரெட்டி ஹைதராபாத் சம்பவத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு விரைவாக நீதி கிடைக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் விசாரணையை துரிதப்படுத்துமாறு மாநில அரசுகள் வலியுறுத்தப்படும் என்றும் தேவையாள அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்துதரும் என்றும் அவர் தெரிவித்தார் நெடுஞ்சாலை கட்டமைப்பு பணிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலைபோக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தில்லியில் காற்று மாசின் அளவு கணிசமாக குறைந்துள்ளது என்றும் விமான நிலையத்தை இணைக்கும் புதிய தேசிய நெடுஞ்சாலைகளால் புகையால் ஏற்படும் மாசின் அளவு குறையும் என்றும் திரு நிதின் கட்கரி கூழினார்

மக்களவையில் கேள்வி நேரத்தில் இதனைத் தெரிவித்த அவர் தற்போதுள்ள வரிகளை குறைக்கும் திட்டமும் இல்லை என்று தெரிவித்தார்

குறிப்பாக எட்டு நோய்கள் பரவுவதை தடுப்பதற்காக மத்திய அரசு இந்தத் தீவிர இயக்கத்தை முன்னோடித் திட்டமாக கொண்டுவந்துள்ளது இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் கருவுற்ற பெண்கள் அனைவருக்கும் எட்டு நோய்களை தடுப்பூசி மருந்து அளித்து பரவாமல் தடுப்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த இயக்கத்தில் டிப்திரியா கக்குவான் இருமல் டெட்டனஸ் போலியோ மைலெட்டிஸ் காசநோய் தட்டம்மை மூளைக்காய்ச்சல் ஹெப்படைடிஸ் பி ஜப்பானிய என்செஃபாலிட்டிஸ் ஹிமோஃபலைஸ் இன்ஃபிலின்சா ஆகிய நோய்களுக்கான தடுப்பூசி மருந்து வழங்கப்படுகிறது

இந்த மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்த இயக்க செயவ்பாடு அமவில் இருக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தவறாமல் தடுப்பூசி போடும்படி மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கேட்டுக்கொண்டுருக்கிறார்

அந்த அமைப்பின் தலைவர் திரு மௌலான சையது ஆஷத்

சர்ச்சை உள்ளதாக கூறப்பட்ட இடத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்கு அறக்கட்டளை ஒன்றை மூன்று மாதத்திற்குள் அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கும் இளடக்காலத் தடை விதிக்க வேண்டும் என தாம் கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

வடகிழக்கு பருவமழையால் உடனடியாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள் கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்காக பல்வேறு துறைகளைச் சார்ந்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வெள்ளப் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தரிதமாக மேற்கொள்ள அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார்

நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது தீயணைப்புப் மற்றும் காவல்துறையினா் இடிபாடுகளில் சிக்கியவா்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனா் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார்

அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் புதிதாக அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைகளை அமைப்பதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த ஆண்டு மட்டும் ஒன்பது புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் இதன்மூலம் தொள்ளாயிரம் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார்

இதன்படி ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் கிராம ஊராட்சி தலைவர் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெறும் என்று ஆணையா திரு ஆர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதற்கான வேட்பு மனுதாக்கல் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது

வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நடைபெறும் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாநில தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி களுக்கான தேர்தல் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையர் தெரிவித்தார் இதனிடையே உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு புதிய மாவட்டங்களில் வார்டு மறுவரையறை முடிந்த பிறகே தேர்தலை அறிவிக்க வேண்டுமென்று மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் வரும் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது

இன்று நடைபெற்ற ஆடவா் ட்டிரையத்லான் பிரிவில் ஆதா்ஷா ஸ்ரீனிமூல் தங்கப்பதக்கமும் பிஷ்வஜித் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர்